கமற்சி முறையில் முதலனமச்சர் பதவி இருக்கவேண்டும் என்ற தங்களது நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் திரு சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார்

மும்பையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கட்சியின் தலைவர் திரு உத்தவ் தாக்கரே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவசேனா சுட்டப்பேரவை உறுப்பினர்களை சந்தித்து பேசியதாக கூறினார் திரு உத்தவ் தாக்கரே எடுக்கவுள்ள முடிவுக்கு உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு தெரிவித்ததாககவும் குறிப்பிட்டார் இதற்கிடையே கழற்சி முறையில் முதல் இரண்டரை வருடம் முதலமைச்சர் பதவியை சிவசேனா கட்சிக்கு அளிக்கவேண்டும் என்ற அக்கட்சியின் கோரிக்கையை பிஜேபி நிராகரித்துள்ளது இந்நிலையில் மகாராஷ்டிராவில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அம்மாநில ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரை சந்தித்து தங்களது நிலையை எடுத்துரைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் மாநில தலைவர் திரு சந்திரகாந்த் பாட்டீல் அண்மையில் நடைபெற்ற சுட்டப்பேரவைத்தேர்தலில் பிஜேபி சிவசேளா கட்சிகளுக்கு ஆதரவாகவே மக்கள் வாக்களித்துள்ளதாகவும் விரைவில் கூட்டணி அரசு அமைக்க தாங்கள் விரும்புவதாகவும் கூறினார் தற்போதைய மகாராஷ்டிரா சட்டப்பேரவை பதவிகாலம் நாளை மறுநாளுடன் நிறைவளடகிறது

இதுகுறித்து வாளிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது மேலும் கிழக்கு வடகிழக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த ஒன்பதுமணி நேரத்தில் தெற்கு குஜராத் கடற்கரை அருகே தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இதன்காரணமாக டையு ஜூனாகர் கிர்சோம்நாத் அம்ரேலி பாப்நகர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது

இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரவீஸ்குமார் யாத்திரீக நிஷழ்ச்சியின்போது இந்தியாவுக்கு எதிரான எந்தவொரு நிகழ்வும் திரு அனுமதிக்கப்படாது என்று பாகிஸ்தான் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டதாக கூறினார் எனவே ஆட்சேபத்திற்கு உரிய வீடியோ காட்சி மற்றும் அச்சிடப்பட்ட பத்திரிக்கை செய்திகளை நீக்கவேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் இதற்கிடையே உள்ள குருத்துவாரா கர்த்தார்பூர் சாஹிப்பிற்கு செல்லவுள்ள இந்தியர்கள் முறையான ஆவணங்களை வைத்திருக்குமாறு வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

நகர்ப்புறங்களில் பேரிடர் காலங்களின்போது எடுக்கப்படவேண்டிய தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டு பயிற்சி கடந்த நான்கு நாட்களாக புதுதில்லியில் நடைபெற்று வந்தது இதன் நிறைவு நாளான இன்று நடைபெற்ற நிஷழ்ச்சியில் பேசிய அவர் பேரிடர் காலங்களில் எடுக்கப்படவேண்டிய நடவடிக்கைகளை தேசிய அளவில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் பிரதமர் வலியுறுத்தி வருவதாக கூறினார்

புதுதில்லியில் இன்று தொடங்கிய அவசர சிகிச்சை தொடர்பான ஆசிய மாநாட்டில் பேசிய அவர் இருதயகோளாறு ஏற்படும்போது செய்யவேண்டிய முதலுதவி சிகிச்சைகள் குறித்து மக்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் அவசர சிகிச்சைக்காக காத்திருக்காமல் உயிர்காக்க முடியும் என்றும் கூறினார் நாட்டில் உயர்தர அவசர சிகிச்சை மையங்களை ஏற்படுத்தவேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார் நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைகளிலும் அவசர சிகிச்சை துறைய ஏற்படுத்துவதற்கு மத்தியஅரசு மேற்கொண்டுள்ள முயற்சி வரவேற்கத்தக்கது என்று திரு வெங்கய்யா நாயுடு கூறினார்

படுகொலை செய்யப்பட்டனர் குற்றவாளிகளில் ஒருவர் உயிரிழந்தார் மற்றொருவருக்கு விசாரணை நீதிமன்றம் துக்குத் தண்டளை விதித்திருந்தது அதளை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது அதை எதிர்து குற்றவாளி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது அதனை நீதிபதி ரோஹின்டன் பாஃலி நாரிமன் தலைஎமயிலாள மூன்று நீதிபதிகள் அடங்கிய அம்வு விசாரித்தது இரண்டு நீதிபதிகள் துக்குத்தண்டனையை உறுதி செய்தும் ஒரு நீதிபதி முரண்பட்டும் இன்று தீர்ப்பளித்தனர்

அப்போது பேசிய அவர் புதிய சிந்தனை புதிய அனுகுமுறை ஆகியவற்றின் மூலம் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார் சமுதாயம் அரக தொழில்துறை அனுபவம் ஆகிய நான்கு கட்டமைப்புகள் மூலம் நாடு வளர்ச்சி கண்டு வருவதாக தெரிவித்தார் தருவதில் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் இதுபோன்ற நடவடிக்கைகளை ஹிமாச்சல பிரதேச அரசும் மேற்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார் ஹிமாச்சலப்பிரதேசத்தில் பெரிய தொழில்நிறுவனங்கள் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார் பல்வேறு துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியையும் திரு நரேந்திரமோடி பார்வையிட்டார்

புயல் காரணமாக உயிர் உடனமகளுக்கு சேதம் ஏற்படாத வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கவேண்டும் என்று அதிகாரிகளுக்கு டாக்டர் மிஷ்ரா அறிவுறுத்தினார் மத்தியஅரசு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் அவர் உறுதி அளித்தார் இக்கூட்டத்தில் இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புல்புல் புயல் குறித்த அறிக்கையையும் சமர்ப்பித்தார்

இதேபோன்ற வானிலை நாளை மறநாள் மேற்குவங்க கடற்கரை பகுதியில் நிலவக்கூடும் என்றும் தெரிவித்தார் இதையடுத்து கடற்கரை பகுதியில் எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து வருவதாக தலைமைச்செயலாளர்கள் தெரிவித்தனர்

பிஜப்பூர் மாவட்டத்தில் பாமெட் என்ற பகுதியில் இன்று அதிகாலை நான்குமணி அளவில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் மாநில காவல்துறையினருடன் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர்